குடியரசுத் துணைத்தலைவர் திரு

பி

நா தினத்தில் பங்கேற்கிறார் இப்பயணத்தின் போது சர்வதேச ஆளுமை மற்றும் நிலையான சமூகத்திற்கு புத்த மத அணுகுமுறை என்ற தலைப்பிலான கருத்தரங்கிலும் அவர் உரையாற்றுகிறார்

இதனையடுத்து அரசியல் கட்சித்தலைவா்களும் இக்கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்களும் இறுதிகட்ட வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர்

நரேந்திரமோதி மேற்குவங்க மாநிலம் பான்குராவில் இன்று தேர்தல் பிரச்சாரக்கூட்டத்தில் உரையாற்றுகையில் பொதுத்தேர்தலில் தோல்வியடைந்துவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகவே மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தமது தொலைபேசி அழைப்பை ஏற்காமல் அரசியல் சாசனத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டினார்

இத்தகைய அவதாறுகள் தமக்கு பழகிவிட்டதாகவும் அவற்றை ஜீரணித்துக்கொள்ளும் திறன் தமக்கு வந்துவிட்டதாகவும் பிரதமா் எடுத்துரைத்தாா்

ராகுல்காந்தி மத்திய பிரதேச மாநிலம் பினாவில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார் இவ்விரு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் தேர்தல் பேரணிகள் மூலமும் பொதுக்கூட்டங்கள் மூலமும் தத்தம் கட்சிகளுக்கு ஆதரவு கோரிவருகின்றனர்

மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு புதிய தலைமை தேர்தல் அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார்

தலைமை நீதிபதி ரஞ்சன்கோகோய் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கு தொடா்பான அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியே அரசியல் சாசன அமா்வின் தீாப்பு அமைந்துள்ளதாக குறிப்பிட்டு இந்த மனுவை நிராகரித்தார்

நீதிபதி கவாய் தற்போது மும்பை உயா்நீதிமன்ற நீதிபதியாகவும் சூரியகாந்த் ஹிமாச்சல பிரதேச உயா்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் பதவி வகித்து வருகின்றனர்

இதையொட்டி பிரதமர் திரு

ரபீந்திரநாத் பிறந்த இடமான ஜொராஸ்இன்கோ தகூர்பாரியில் ஏராளமான மக்கள் குழுமி அவருக்கு அஞ்சலி செலுத்திவருகின்றனர்

வெப்பச்சலணம் காரணமாக மாநிலத்தில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது இதனால் கோடை வெப்பம் தணிந்து மக்கள் சற்று மகிழ்ச்சியடைந்துள்ளனர்